நரேந்திர மோடி மாநிலங்களவையில் கூறியுள்ளார்

ஷரத் அரவிந்த் போப்டே இன்று பதவியேற்றுள்ளார்

நாராயணசாமி இன்று தொடக்கி வைத்தார்

நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத் தொடரின் தொடக்க நாளான இன்று மாநிலங்களவையில் இந்திய அரசியல் கட்டமைப்பில் மாநிலங்களவையின் பங்கு என்பது பற்றிய சிறப்பு விவாதங்களில் பங்கேற்று பேசிய அவர் தேர்தல் சார்ந்த அரசியலுக்கு அப்பால் உள்ளவர்களுக்கும் தேச சேவை மற்றும் வளர்ச்சியில் பங்களிக்கும் வாய்ப்பை மாநிலங்களவை வழங்குவதாகவும் டாக்டர் அம்பேத்கார் போன்றவர்களே இதற்கு சான்று என்றும் கூறினார் மாநிலங்களவையினால் ஒத்துழைப்பான கூட்டாட்சி என்னும் உணர்வும் வலுப்படுவதாக அவர் தெரிவித்தார்

முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு

எஸ் ராய் உள்ளிட்டவர்களும் விவாதங்களில் பங்கேற்றுப் பேசினர் முன்னதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று மாநிலங்களவையில் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அருண் ஜேட்லி ராம்ஜெத் மலானி ஆகியோர் உட்பட அமர்விடைக் காலத்தில் காலமான மற்றும் முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் நடப்பு தெரிவிக்கப்பட்டது

மக்களவையில் இன்று தமிழகத்தின் வேலூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு கதிர் ஆனந்த் பீகாரின் சமஸ்டிபூர் தொகுதியில் வெற்றி பெற்ற திரு பிரின்ஸ் ராஜ் உள்ளிட்டோர் புதிய உறுப்பினர்களாக பதவியேற்றனர் தேசிய மாநாட்டுக் கட்சியின் தலைவர் திரு பரூக் அப்துல்லாவை விடுவிக்க வேண்டும் எனக் கோரி எதிர்க் கட்சி உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தின் போது கோஷம் எழுப்பினர் கூட்டத் தொடர் தொடங்கும் முன்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடாளுமன்றத்தில் தரமான வெளிப்படையான விவாதங்கள் இடம் பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்

இந்தியாவின் மொத்த உள் நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

இது தொடர்பாக புதுடில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி பேசுகையில் ஊட்டச்சத்து பற்றாக்குறையைப் போக்க விவசாயத்தையும் ஊட்டச்சத்து தேவைகளையும் ஒருங்கிணைத்தல் அவசியம் என வலியுறுத்தினார் பிரபல அறப்பணிக் கொடையாளரும் மைக்ரோ சாப்ட் இணை நிறுவனருமான திரு

ஷரத் அரவிந்த் போப்டே இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு புதுடில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் பதவியேற்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவை தலைவர் திரு ஓம் பிர்லா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மூத்த பிஜேபி தலைவர் திரு

அத்வானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நேற்று ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய்க்கு பதிலாக தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள நீதிபதி திரு

ஏனாம் பகுதியில் உச்சநீதிமன்ற உத்தரவையும் மீறி பொது இடங்களில் நிறுவப்பட்டுள்ள சிலைகள் மற்றும் வழிபாட்டுத் தலங்கள் குறித்து ஏனாம் மண்டல நிர்வாகியிடம் அறிக்கை பெற்று சமர்ப்பிக்குமாறு மாவட்ட துணைநிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தமது வாட்ஸ் அப் செய்தியில் தெரிவித்துள்ளார் தனியார் இடங்களில் மட்டுமே சிலைகள் அமைக்க அனுமதி உள்ளதாகவும் பொது இடங்களில் சிலைகள் வைத்திருப்பது குறித்து பொது மக்கள் ஏற்கனவே புகார் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கப்பலோட்டிய தமிழன் வ

பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து அமைச்சர் திரு கமலக்கண்ணன் ஆகியோரும் புதிய நீதிக் கட்சியைச் சேர்ந்த திரு பொன்னுரங்கம் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவா்களும் வஉசி சிலைக்கு மலரஞ்சலி செலுத்தினர் புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வி இயக்ககம் சார்பில் ஜீவானந்தம் அரசு பள்ளியில் மண்டல மற்றும் மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சியை முதலமைச்சர் திரு நாராயணசாமி துவக்கி வைத்தார் அங்கு மாணவர்கள் காட்சிக்கு வைத்துள்ள அறிவியல் படைப்புகளையும் பார்வையிட்டார் கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர்

புதுச்சேரி பொதுப்பணித் துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் இன்று மாஹேயில் பொதுப் பணித் துறை மூலம் அமைக்கப்பட்டு உள்ள ஆற்றங்கரை நடைபாதையை திறந்து வைத்தார்

சட்டமன்ற உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் மண்டல நிர்வாக அதிகாரி திரு அமன் ஷர்மா உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர்

சுர்பீர் சிங் அறிவித்துள்ளார்

சுங்கத்துறை ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி நடைமுறைகள் எளிமைப்படுத்தப் படும் என்று சுங்கத் துறை முதன்மை ஆணையர் திரு

துவக்க நிகழ்ச்சியை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சுங்கத் துறை ஆணையர் திரு

இக்கூட்டத்தின் நிகழ்வுகளுக்கு இடையே மத்திய மறைமுக வரிகள் மற்றும் சுங்க வரி வாரியத்தின் உறுப்பினர் திரு ராஜ்குமார் பர்த்வால் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் பெரும்பாலும் நிலைப்பட்டு விட்டதாகவும் புதிய பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஜிஎஸ்டி விதிமுறைகளில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு உள்ளதாகவும் கூறினார்